பரவலைக் தேவையானஅனைத்துநடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

செயல்பாட்டுக்குவந்துள்ளன

மல்யுத்தபோட்டிக்கானஉலகதகுதிச்சுற்றுஆட்டங்கள் பல்கேரியாவில் இன்றுதொடங்குகின்றன

சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இந்தநோய் தொற்றுகுறித்துஅச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றுகேட்டுக் கொண்டுள்ளார்

முகக்கவசம் அணிவது கைகளைஅடிக்கடிசோப்பு போட்டுகழுவுவது தனிநபர் இடைவெளியைபின்பற்றுவதுபோன்றவற்றைபொதுமக்கள் முழுமையாககடைப்பிடிக்கவேண்டுமென்றும் அவர் கோரிக்கைவிடுத்துள்ளார்

இதில் தமிழகத்திற்குமட்டும் ஒருலட்சம் தடுப்பு மருந்துகள் வழங்கப்படஉள்ளதாகஅந்தசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நோய் தொற்றுபாதிப்பு அதிகரித்துவருவதையடுத்து இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டிருப்பதாகஅம்மாநிலமுதலமைச்சர் திருபினராயிவிஜயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

சென்னை புறநகர் ரயில்களில் அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபடுவோர் மட்டுமேபயணிக்கஅனுமதிக்கப்பட்டுள்ளனர்

மருந்தகம் பால் விநியோகம் போன்றஅத்தியாவசியப் பணிகள் மட்டும் எவ்விததடையும் இன்றிசெயல்பட்டுவருகின்றன

திருநெல்வேலிமாவட்டத்தில் அத்தியாவசியகடைகள் மட்டுமேநண்பகல் வரைசெயல்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அவரதுமறைவுக்குகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடி தமிழகமுதலமைச்சராகப் பொறுப்பேற்கஉள்ளதிரு மு க ஸ்டாலின் உட்படபலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

மாநிலங்களுக்குவிநியோகிக்கப்படும் ஆக்ஸிஐன் குறித்தவிவரங்களையும் அவர் விரிவாகஎடுத்துரைத்தார் இது அப்போதுகுறுக்கிட்டநீதிபதிகள் தொடர்பாகதணிக்கைமேற்கொள்றுமாறுஅறிவுறுத்தினர் தில்லியில் தனிநபர்கள் கோவிட் சாராமருத்துவமனைகள் மற்றும் அவசரஊர்திகளுக்கு ஆக்ஸிஜன் வழங்குவதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகமாநிலஅரசுகூறியுள்ளது

இப்பணிகளைமாவட்டஆட்சியர்கள் கண்காணிப்பார்கள் என்றுதில்லிஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்தநோய் தொற்றுபரவலைக் கட்டுப்படுத்துவதற்காகமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தக்குழு இன்றுமுதல் இப்பணிகளைமேற்கொள்ளும் என்றுஉள்துறைஅமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தக்குழுஅளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்தகட்டநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சோபியான் மாவட்டத்திற்குஉட்பட்டகனிகம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது இருதரப்பினருக்கும் இடையேதுப்பாக்கிச்சண்டைநேரிட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அஸ்ஸாமில் நிலஅதிர்வு உணரப்பட்டது

தென்மாவட்டங்கள் டெல்டாமாவட்டங்கள் ஈரோடு சேலம் தர்மபுரி ஆகியமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் இன்றுமழைபெய்யக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது